சானிட்டர் நாப்கின் ராக்கி சலவைக்கல் மரத்தினால் செய்யப்பட்ட தெய்வ சிலைகள் சால் இலை ஆகியவற்றுக்கு ஜி எஸ் டி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீசை பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் சமர்ப்பித்துள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் ஆகியோருக்கு எதிராள தவறான குற்றச்சாட்டுக்களை நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததாக திரு ராகுல் காந்தி மீது குற்றச்சாட்டு

புதுதில்லியில் சாஃபார் எனும் காற்றுத்தரம் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு அமைப்பினை அறிவியல் தொழில்நுட்ப துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார்

பெண்களுக்கான சாளிட்டரி நாப்கின் ராக்கி கயிறு கல் சலவைக்கல் மர தெய்வ சிலைகள் மருத்துவ இலைகள் போன்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு ஜி எஸ் டி யிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது

ஆயிரம் ரூபாய்க்கு கீழ் மதிப்புள்ள காலணிகளுக்கு ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று அவர் அறிவித்தார்

ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கான பிரிமீயம் தொகைக்கு ஜி எஸ் டி யிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக அமைச்சர் கூறினார்

சிறு நடுத்தர தொழில்கள் குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீசை பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் மக்களவைத் தலைவரிடம் தாக்கல் செய்துள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மவா சீத்தாராமன் ஆகியோருக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுக்களை நாடாளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி தெரிவித்தார் என்று குற்றம் சாட்டி இந்த நோட்டீசை நிசிகாந்த் துபே அனுராக் தாக்கூர் துஷ்யந்த் சிங் பிரகலாத் ஜோஷி ஆகியோர் மக்களவைத் தலைவரிடம் இந்த நோட்டசை சமர்ப்பித்தனர் பிரான்சுடன் கையெழுதிடப்பட்டுள்ள ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் ரகசியம் காக்கும் பிரிவு இந்தியாவை கட்டுப்படுத்துவதாக திருமதி நிர்மலா கீத்தாராமன் பொய்த்தகவல் தெரிவித்தார் என்று திரு ராகுல்காந்தி மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்தின்போது தெரிவித்திருந்தார்

என் கே சிங் தலைமையிலாள இந்த குழு குஜாத் முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து பேசவுள்ளது மாநில நிதி நிலைமை குறித்து விரிவான விளக்கங்கள் குழுவினருக்கு அளிக்கப்படவுள்ளது இதுதவிர தனது முக்கிய திட்டங்கள் குறித்தும் நிதிக்குழுவிடம் குஜாத் அரசு விளக்கம் அளிக்கும் தேசிய அளவிலான மாணவர் காவல் படையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று அரியானா மாநிலம் குருகிராமில் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் மாணவர்களிடையே ஒழுக்கத்தை வளர்ப்பதற்கு மாணவர் காவல் படை வழிவகுக்கும் என்று கூறினார் தற்போதைய கல்வி முறையில் புத்தக வாசிப்பே பிரதானமாக இடம் பெறுவதால் மாணவர்களின் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை என்று குறிப்பிட்டார் காவலர் மாணவர் தொடர்பு மூலமாக பெரியவர்களை மதித்தல் ஒழுக்கம் சமூக பொறுப்பு ஆகிய பண்புகள் மாணவர்களிடையே வளரும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய மனித வள மேம்பாட்டு துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இந்த மாணவர் காவல் படை அரசு பள்ளிகளில் தொடங்கப்பட்டு பின்னர் அனைத்து பள்ளிகளிலும் விரிவாக்கம் செய்யப்படும் என்று தெரிவித்தார் ராஜஸ்தானில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபியின் முதலமைச்சர் வேட்பாளராக அம்மாநில முதலமைச்சர் திரு வசுந்தரா ராஜே அறிவிக்கப்பட்டுள்ளார் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித்ஷா இதனைத் தெரிவித்தார் திருமதி ராஜே ராஜஸ்தான் முதலமைச்சராக மிகுந்த பெரும்பான்மையுடன் மீண்டும் வருவார் என்று அவர் கூறினாார் ஜெய்ப்பூரில் நேற்று பிஜேபி மாநில செயற்குழு கூட்டத்தின் நிறைவு அமர்வில் அவர் பேசினார் இதர மாநில பொதுத்தேர்தல் பற்றி குறிப்பிட்ட ஷா சத்தீஷ்கர் மத்தியப்பிரதேச மாநிலங்களில் பிஜேபி அரசு மீண்டும் அமையும் என்றார் புதுதில்லியில் சாஃபார் எனும் காற்றுத்தரம் மற்றும் வாளிலை முன்னறிவிப்பு அமைப்பினை அறிவியல் தொழில்நுட்ப துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார்

நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இன்று தொடங்கப்பட்ட புதிய அமைப்பில் புறஊதா கதிர் குறியீடு பாதரசம் கார்பன் அளவுகள் ஆகியன தெரிவிக்கப்பட்டு உரிய ஆலோசனைகளும் முன்னெக்சரிக்கையும் வெளியிடப்படும் புதுதில்லி தவிர புனே மும்பை அகமதாபாத் நகரங்களிலும் சாஃபார் அமைப்பு செயல்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் புல்வாரா மாவட்டத்தில் தாஹாப் பகுதியில் தீவிரவாதிகள் ரானுவத்தின் மீது துப்பாக்கியால் ஏவப்படும் எறிகுண்டுகளை வீசித்தாக்கினர்

இடிபாடுகளில் சில தொழிலாளர்கள் சிக்கி இருக்கலாம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் விபத்து நடந்த இடத்தில் தேடுதல் மீட்பு பணியில் தேசிய பேரிடர் அதிரடிப்படையினர் இணைந்துள்ளனர் காயம் அடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்

உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஆங்காங்கே பலத்த அல்லது மிக பலத்த மழழ இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மழை பெய்தது இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் தடை விதிக்கும் நடவடிக்கைகள் தவிர்க்கும் திட்டத்தில் இணைந்து பணியாற்ற இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது எதிரி நாடுகள் மீதான தடைச் சட்டங்கள் மூலமான எதிர்ப்பு நடவடிக்கை திட்டம் காட்சா வின் கீழ் இதனை மேற்கொள்ளவிருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது காட்சா என்று அழைக்கப்படும் இந்த சட்டத்தின்படி ரஷ்யாவிலிருந்து ராணுவ தளவாடங்களை வாங்கும் நாடுகளுக்கு எதிராக தடை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த சட்டத்தை அமல்படுத்துவதில் உறுதியுடன் இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது இந்த காட்சா சுட்டம் குறித்து இந்திய அரசுடன் விவாதித்து இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் ராணுவ தளவாடங்களுக்கு ரஷ்யாவை சார்ந்திருப்பதை விலக்கிக்கொள்ளும் நாடுகளுக்கு காட்சா சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பது குறித்து ஆராயப்படும் என்று அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் ஜிம் மேட்டிஸ் தெரிவித்திருந்தது பற்றி செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளிக்கையில் அவர் இதைத் தெரிவித்தார்

ஆறு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கு ஒன்றில் ராவல்பிண்டியில் உள்ள போதைப்பொருள்கள் தடுப்பு நீதிமன்றம் இந்த தண்டனையை வழங்கியது அப்பாஸி பதவி நீக்கம் செய்யப்பட்டு தற்போது சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று கூறப்படுகிறது இந்த தீர்ப்பை அடுத்து அப்பாஸி தேர்தலில் போட்டியிட தகுதி அற்றவர் ஆகிறார் உலக கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டி நேற்று லண்டனில் தொடங்கியது

அடுத்த பி குழு போட்டியில் வரும் வியாழக்கிழமை இந்தியா அயர்வாந்தை எதிர்கொள்கிறது

இன்று நடைபெறும் போட்டியில் ஆஸ்திரேலியா ஜப்பானையும் சீனா இத்தாலியையும் அர்ஜென்டினா ஸ்பெயினையும் நெதர்வாந்து என்கொரியாவையும் நியூசிவாந்து பெல்ஜியத்தையும் எதித்து விளையாடுகின்றன ஜகார்த்தாவில் நடைபெறும் ஆசியா ஜுனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷியா சென் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார்